குழுவுடன் இன்று ஆலோசனை டத்தினார் ஊரடங்கை நீட்டிப்பதுகுறித்துபரிந்துரைக்கவில்லைஎன்றுதெரிவித்துள்ளமருத்துவநிபுணர் குழு

போக்குவரத்துகட்டுப்பாடுதேவைஎன்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

கொள்ளவேண்டும் எனமாநகராட்சிஆணையர் திரு பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

சென்னைதலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் மாநிலஅமைச்சா்கள் டாக்டர் விஜயபாஸ்கா் திருஉதயகுமார் தலைமைச் செயலாளர் திருசண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டஉயரதிகாரிகள் கலந்தகொண்டனா் காணொலிகாட்சிவாயிலாகவும் மருத்துவர்கள் இதில் பங்கேற்றனர் தற்போதுமாவட்டந்தோறும் அதிகரித்துவரும் நோய் பரவல் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்தஊரடங்கு மட்டுமேதீர்வாகாதுஎன்றும் நோய் கோய் கொற்றுஅதிகம் உள்ளபகுதிகளில் கட்டுப்பாடுகளைதீவிரப்படுத்தவேண்டுமென்றும் மருத்துவநிபுணர் குழுவினர் தெரிவித்தள்ளனர்

சென்னையைப் போல் பிறமாவட்டங்களிலும் நோய் தொற்றைகட்டுப்படுத்தசிறப்பு மருத்துவமுகாம்கள் நடத்தப்பட்டு பரிசோதனைகளின் எண்ணிக்கையைஅதிகரிக்கவேண்டுமென்றகேட்டுக் கொண்டதாகவும் திருமதிபிரதீப் கவுர் கூறினார்

காய்ச்சல் சளி இருமல் மூச்சுதிணறல் போன்றஅறிகுறிகள் இருந்தால் உடனடியாகஅவர்கள் தங்களைபரிசோதனைக்குஉட்டுபடுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்குவருபவா்களுக்குகாலதாமதமின்றிசிகிச்சைஅளிக்கவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபரிசோதனைமையங்களில் தொற்றுக்குபரிசோதனைமேற்கொள்ளும் நோய் பொதுமக்கள் அதன் முடிவுகள் வரும் வரையில் தங்களைதளிமைப்படுத்திக் கொள்ளவேண்டுமென்றுஆணையா திருபிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

நோய் தொற்றுஉறுதிசெய்யப்பட்டவர்கள் மருத்துவமனைக்குஅழைத்துசெல்லப்பட்டு அவர்களுக்கானஅனைத்து ஸ்கீரீனிங் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவர்களின் ஆலோகனைக்கு இணங்கசிகிச்சைஅளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இன்றுசென்னைதேனாம்பேட்டைமற்றும் கோடம்பாக்கம் மண்டலத்திற்குஉட்படபகுதிகளில் நோய் அவர் தடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு செய்தபின் செய்தியாளாகளிடம் பேசினாா் பொதுமக்களுக்குத் தேவையானஅத்தியாவசியப் பொருட்கள் தங்குதடையின்றிகிடைப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் நோய் தொற்றுவிரைவில் கட்டுப்படுத்தப்படும் என்றுகண்காணிப்பு சிறப்பு அதிகாரிடாக்டர் பீலாராஜேஷ் கூறியுள்ளார் அவர் இன்றமாவட்டத்தில் நோய் தொற்றபாதிக்கப்பட்டபகுதிகளைஆய்வு செய்தார் மாநிலஎல்லைவழியாகஉரியஅனுமதிபெற்றுவரும் வாகனங்களைமட்டுமேஅனுமதிக்கவேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார்

ராஜேந்திரபாவாஜிதலைமையில் நடைபெற்றது

நாமக்கல் நகராட்சிஅலுவல்கள் மற்றும் தினசிகாய்கறிசந்தைவியாபாரிகள் சிலருக்குநோய் தொற்றுட்றுதிசெய்யப்பட்டதைஅடுத்து அலுலவகம் மற்றும் தினசிசந்தை மூடப்பட்டது அங்குள்ளஅனைவருக்கும் நோய் தொற்றபரிசோதனைமேற்கொள்ளப்பட்டது

ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணம் எவ்வாறுகணக்கிடப்படுகிறதுஎனமனுதாரரும் தமிழ்நாடுமின் பகிர்மானகழகமும் எழுத்துப்பூர்வமானவாதங்களைதாக்கல் செய்யுமாறுசென்னைஉயாநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பூநீவில்லிபுத்தூர் சரணாலயத்திற்குள் நாட்டுவெடிகுண்டுவீசிமான் மற்றும் பன்றிகளைவேட்டையாடியவா்களைவனத்துறையினா் கைதுசெய்தனா்

ஜம்மு கஷ்மீரில் அனந்தநாக் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையின் இன்றுகாலைமேற்கொண்டநடவடிக்கையின்போது மூன்றுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா தமிழகத்தில் மாவட்டங்களில் கனமழைக்குவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையம் ஆறு தெரிவித்துள்ளது